நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார் கன்ளியாகுமரி மாவட்டம் கோவளம் பகுதியில் யார் தடுத்தாலும் வர்த்தக துறைமுகம் அமைந்தே தீரும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

எடப்பாடி பழனிச்சாமி தொடங்கி வைத்தார் ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி சிலைகள் நகைகள் மாயமானது குறித்து சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு காவல்துறை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தமிழகத்தில் ஒருநாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார்

தமிழ்நாட்டில் சாலைப் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை எண்

சி யில் விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் வரை நான்குவழிச் சாலைப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் இதேபோல் தேசிய நெடுஞ்சாலை நான்கில் காரைப்பேட்டை வாவாஜாபேட்டை பிரிவை ஆறுவழிப் பாதையாக மாற்றும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுவதோடு அவினாசி திருப்பூர் அவினாசிப்பாளையம் இடையிலான நான்குவழிப் பாதையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

இந்த நிகழ்ச்சிக்குப் பின்னர் அஇஅதிமுக பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் பின்னர் கிளாம்பாக்கத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வரும் பிரதுர் அங்கிருந்து புதுதில்லி புறப்பட்டு செல்கிறார் வருகையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு பிரதமரின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் பகுதியில் யார் தடுத்தாலும் வர்த்தக துறைமுகம் அமைந்தே தீரும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

இதற்கான நிறுவன தொடக்க விழாவில் நேற்று பேசிய அவர் இத்திட்டத்தால் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சிலர் தவறாக பிரச்சாரம் செய்தனர் என்றும் அதையெல்லாம் தாண்டி இத்திட்டம் நிறைவேற்றப்படவுள்ளது என்றார் மீன்பிடி துறைமுகம் வேண்டும் என்ற மீனவர்கள் விடுத்த கோரிக்கையை அரசு ஏற்றுக் கொண்டுள்ளது என்றும் அங்கு மீன் பதப்படுத்துதல் உள்ளிட்ட வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் அவர் கூறினார்

மத்திய தரைவழிப் போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோர் தில்லியிலிருந்து இந்த விழாவை வாழ்த்திப் பேசினர்

எடப்பாடி பழனிச்சாமி நேற்று தொடங்கி வைத்தார்

கடலூர் மாவட்டம் ம

நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வறுமைக் கோட்டிற்குகீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறிய அரக தேர்தல் ஆதாயத்திற்காக ஏழை பணக்காரர் வித்தியாசமில்லாமல் அனைவருக்கும் வழங்குவதாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறினார் அப்போது அரசுதரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் தற்போது சிறப்பு நிதியுதவிக்காக விண்ணப்பங்கள் மட்டுமே பெறப்படுவதாகவும் யாருக்கு உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்பது பின்னர்தான் முடிவு செய்யப்படும் என்றார் இதையடுத்து வறுமைக் கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்கள் ஏழைகளாக கருதப்படுபவர்கள் யார் போன்ற விவரங்களை தமிழக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வேலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் திருவள்ளுவர் பல்கலைக் கழகத்தின் துணைவேந்தராக டாக்டர் எஸ் தாமரைச் செல்வி நியமிக்கப்பட்டுள்ளார்

இவர் அண்ணா பல்கலைக் கழக ளம்ஐடி வளாக இயக்குநராகவும் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கான மையத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது பூரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் சிலைகள் நகைகள் கதவுகள் மற்றும் பழங்கால பொருட்கள் மாயமானது குறித்து சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு காவல்துறை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திருடு போனதாக கூறப்படும் பொருட்கள் கோவிலில் இருப்பதாக அறநிலையத்துறை தெரிவித்ததால் கோவிலில் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவுக்கு உத்தரவிட்டிருந்தனர் இதையடுத்து சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு காவல்துறையினர் நேற்று நீதிமன்றத்தில் அந்த அறிக்கையை தாக்கல் செய்தனர் மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அக்கட்சியின் நிர்வாகிகளுடன் நேற்று தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டார் இன்று சென்னையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திரு விஜயகாந்த் கலந்து கொள்வார் என்று நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் திரு

பள்ளீர்செல்வம் தெரிவித்திருந்த நிலையில் கூட்டணி தொடர்பாக திரு விஜயகாந்த் இன்று தனது கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிது இதனிடையே அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று பாமக விரும்புவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார் பாகிஸ்தானில் இந்திய திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப தடைவிதித்து தனியார் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லண்டனில் பரபரப்பாக காணப்படும் ஹீத்ரு விமான நிலையம் அருகே கண்டெடுக்கப்பட்ட வெடிபொருட்களை பறிமுதல் செய்து அந்நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ரஜோரி மாவட்டத்தில் நவ்ஷெரா சுந்தர்பானி ஆகிய பகுதிகள்மீது நேற்றும் பாகிஸ்தான் படையினர் சண்டை நிறுத்ததை மீறி தாக்குதல் நடத்தினர் ஜெய்ஷ் இ முஹமது அமைப்பின் தலைவர் மசூத் அஸாருக்கு தடை விதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள அனைத்து நாடுகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது

இந்தியா ராணுவ தளங்கள்மீது தாக்குதல் நடத்த எஃப்

சென்னை ஐஎன்எஸ் அடையாறு கடற்படை தளத்தின்மீது ட்ரோன் பறந்தது தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவையில் உள்ள விமானப்படை நிர்வாக கல்லுரிக்கு நேற்று ஏர்மார்ஷல் பிபி பபாட் வருகை தந்து அங்கு நடைபெறும் கட்டமைப்புப் பணிகளை ஆய்வு செய்தார்

ஆல் இங்கிலாந்து பேட்மின்டன் சாம்பியன் போட்டி இன்று பர்மிங்காமில் தொடங்குகிறது இதில் இந்தியாவின் சார்பில் மகளிர் பிரிவில் பி

சிந்தூ சாய்னா நேவால் உள்ளிட்ட முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சமீர் வர்மா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்